எடப்பாடி பழனிசாமி மருத்துவக் குழுவினருடன் தற்போது ஆலோசனை மேற்கொண்டுள்ளார் கோவிட் தடுப்பு மற்றும் விழிப்புணர்வுப் பணிகளை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்களை முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார்

நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார்

ஆணையம் கூறியுள்ளது

கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஐபிஎல் கிரிக்கெட்டில் இன்று தில்லி ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றன

இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காணொலி காட்சி வாயிலாகவும் மருத்துவா்கள் சிவா் பங்கேற்றுள்ளனா் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு நாளை முடிவடையும் நிலையில் மருத்துவக் குழுவினருடன் முதலமைச்சர் மேற்கொண்டு வரும் ஆலோசனை முக்கியத்துவம் பெறுகிறது

இந்த நோய் தொற்றுக்கான பரிசோதனைகளை மேற்கொள்வதில் தமிழகம் முதலிடத்தில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

ஊரடங்கு காரணமாக தொழில்துறையினர் விவசாயிகள் மற்றும் ஏழை மக்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக மாநில அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளையும் அவர் பட்டியலிட்டார்

சிறப்பாக செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் தெரிவித்தார் பொதுப்போக்குவரத்திற்கு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டிருப்பதன் மூலம் வேலைக்குச் செல்வோர் சிரமமின்றி தங்கள் பணியிடத்திற்கு சென்று திரும்ப வழியேற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் விமான மற்றும் ரயில் சேவைகளும் தொடங்கப்பட்டிருப்பதன் மூலம் மாநிலத்தில் இயல்பு நிலை படிப்படியாக திரும்புவதற்கு முழுமையான நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாகவும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார்

சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் தற்போது நோய் அறிகுறியிலிருந்து விடுபட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

வேளாண் சட்டங்கள் தொடர்பாக விவசாயிகளை சிலர் தவறாக வழிநடத்த முயற்சிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி குற்றம்சாட்டியுள்ளார் கங்கையை புத்துயிரூட்டும் திட்டத்தின் கீழ் உத்ரகாண்டில் ஆறு மகா திட்டங்களை பிரதம் காணொலி காட்சி வாயிலாக இன்று தொடங்கி வைத்து உரையாற்றினார் விவசாயிகள் தொழிலாளா்கள் மற்றும் சுகாதார பணிகளில் பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் வேளாண் திருத்தச் சட்ட மசோதாக்கள் மூலம் வேளாண் உற்பத்திப் பொருட்களை விற்பளை செய்யும் உரிமையை மத்திய அரசு விவசாயிகளுக்கு வழங்கியுள்ளதாக பிரதமா் குறிப்பிட்டாா் நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கத்தமான குடிநீர் வழங்க மத்திய நீர்வளத்துறை முழுவீச்சில் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார் நாடு முழுவதும் கடந்த ஆண்டில் சுமார் இரண்டு கோடி குடும்பங்களுக்கு சுத்தமான குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தாா் கங்கை நதியில் மேற்கொள்ளப்பட்ட சீரமைப்பு நடவடிக்கைகளை விவரிக்கும் வகையிலாள முதலாவது அருஙகாட்சியகத்தையும் பிரதமள் திறந்து வைத்தாள் தமிழகத்தில் திருவொற்றியூர் குடியாத்தம் உட்பட நாடு முழுவதும் காலியாக ஏழு சுட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு தற்போது இடைத்தேர்தல் நடத்த வாய்ப்பு இல்லை என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது சும்பந்தப்பட்ட மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்கள் தற்போதுள்ள சூழ்நிலையில் இடைத்தோதல் நடத்த வேண்டாம் என கேட்டுக் கொண்டதை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கோமுகி நதி அணையிலிருந்து பாசனத்திற்கு நாளை மறுநாள் முதல் தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார்

தமிழகத்தில் நோய் தொற்று நிலைமை குறித்து ஆராய்ந்து திரையரங்குகளை திறப்பது குறித்து முதலமைச்சர் விரைவில் நல்ல முடிவு எடுப்பார் என்று செய்தி மற்றம் விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திரைப்படத்துறையின் நலன் கருதி மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் அதேபோல் திரையரங்குகளை திறப்பது குறித்தும் சூழ்நிலையை பொறுத்து முடிவெடுக்கப்படும் என்று கூறினார்

மெரினா கடற்கரையில் தள்ளுவண்டி கடைகளுக்கான டெண்டர் கோரியது பற்றிய விவரங்களையும் அறிக்கையாக தாக்கல் செய்யுமாறு நீதிமன்றம் கூறியுள்ளது சா்வதேச இதய தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளைபொட்டி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் வெளியிட்டுள்ள செய்தியில் இருதய கோளாறுகளை முறியடிக்கும் விதமாக நமது உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறத்தியுள்ளார் உடற்பயிற்சியை அன்றாட வழக்கமாக்கிக் கொள்வதோடு ஆரோக்கியமான சமச்சீரான உணவு உட்கொள்ளுதல் அவசியம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதய நோய் வராமல் தவிா்ப்பதற்குத் தேவையான முன்னெச்சிக்கை நடவடிக்கைகளை அனைவரும் கடைபிடிக்க வேண்டுமென்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சள் டாக்டர் விஜயபாஸ்கள் கேட்டுக் கொண்டுள்ளாா்

அமைச்சர்கள் திரு

ஜெயக்குமார் திருமதி சரோஜா

கடம்பூர் ராஜூ திரு பெஞ்சமின் திரு பாண்டியராஜன் ஆகியோர் தனிமனித இடைவெளியை கடைபிடித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர்

புவியரசன் தெரிவித்குள்ளார் ஜ பி எல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது அபுதாபியில் நடைபெறும் இப்போட்டி இரவு ஏழரை மணிக்கு நடைபெறுகிறது